இதனால் இந்தியாவின் வரி விதிப்பு முறையை எளிமையாக்கி சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வலுவடையும் என்று அவர் கூறினார்

வரி செலுத்துவதை மக்கள் தங்கள் கடமையாக கருதும் அதே வேளை வரி செலுத்துவோரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டிய பொறுப்பு வரித் துறை அதிகாரிகளுக்கும் இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார்

கொரோனா மருந்து அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக் கழகத்தில் பணிபுரியும் இந்திய வம்சாவளிப் பேராசிரியர் ஆனந்தசங்கர் ரே தலைமையிலான ஆராய்ச்சிக் குழுவினர் கொரோனா தாக்குதலுக்கு மருந்தாகப் பயன்படும் வாய்ப்புள்ள நூற்றுக்கணக்கான ரசாயன மூலக்கூறுகளை செயற்கை நுண்ணறிவு தொழில் நுட்பம் மூலம் இனம் கண்டுள்ளனர்

இத்தகைய மருத்துவ உதவிப் பொருட்கள் மற்றும் சாதனங்கள் செய்யப்படவில்லை என்றாலும் கொரோனா பெருந்தொற்றினால் உலக அளவில் ஏற்பட்ட பற்றாக்குறையைத் தொடர்ந்து இந்தியாவில் மத்திய சுகாதார அமைச்சகம் ஜவுளித்துறை அமைச்சகம் பாதுகாப்பு அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் முகக் கவசங்கள் முழுகவச உடை மற்றும் வென்டிலேட்டர் உற்பத்தி ஊக்கம் பெற்றுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

நாராயணசாமி ஆலோசனை புதுச்சேரியில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதனுடன் ஆலோசனை நடத்தினார் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் சுகாதாரத் துறைச் செயலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் டி அருண் முதலமைச்சரின் செயலர் சுகாதாரத் துறை இயக்குனர் மற்றும் உலக சுகாதார அமைப்பைச் சேர்ந்த குழு ஒன்றும் இந்த ஆலோசனைகளில் பங்கேற்றதாக அரசு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் சௌமியா இன்று புதுச்சேரியில் கொரோனா கட்டுப்பாட்டு அறையையும் நேரில் சென்று பார்வையிட்டார் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கட்டுப்பாட்டு அறையின் பொறுப்பாளர் திரு பங்கஜ் குமார் ஜா அவரிடம் எடுத்துக் கூறினார்

கொரோனா நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டுபிடிக்கும் பணிகளில் படித்த இளைஞர்களை ஈடுபடுத்தலாம் என்றும் சுகாதாரத் துறையினருக்கு உதவியாக வெளியில் இருந்து மருத்துவ நிபுணர்களின் சேவைகளைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் டாக்டர் சௌமியா கூறினார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

புதுச்சேரி வடக்கு மற்றும் தெற்குபகுதி காவல்துறை கண்காணிப்பாளர்களும் செய்தி விளம்பரத் துறை அதிகாரிகளும் சமூக இடைவெளியை கடைபிடித்து இந்த ஒத்திகையில் பங்கேற்றனர்

தமிழர் களம் உள்ளிட்ட அமைப்புகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன போலீஸ் அணி வகுப்பு மரியாதையின் போது சமூக இடைவெளியைக் கடைபிடிக்க வாய்ப்பு இராது என்றும் இந்த அமைப்புகள் கூறி உள்ளன

இந்த அறிவிப்பு கொரோனா சூழ்நிலைகளால் ஏற்படும் மாற்றங்களுக்கு உட்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனாம் ஏனாமில் ஊசி முனை மூலம் கண்ணாடியின் பின்புறத்தில் கடவுளர்கள் மற்றும் தலைவர்களின் படங்களை பொறிக்கும் கலையில் ஈடுபட்டுள்ள கயிறு வியாபாரி கிராந்தி சத்தியநாராயணா இத்தகைய கலைப் பொருள் ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பி பிரதமர் அலுவலகத்தில் இருந்து பாராட்டுக் கடிதம் பெற்றுள்ளார்